நரேந்திரமோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக கூட்டணி வேட்பாளர்கள் மூவர் இன்று வேட்புமனுத் தாக்கல் செய்தனர் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று கனகன் ஏரிக்கு வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு ஏரிக்கரையில் மரம்நடு இயக்கம் நடத்தினார் புதுவையில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று வாரணாசியில் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர் தொழில்முறை சந்தேகப் பேர்வழிகள் தான் இந்த இலக்கு சாத்தியமல்ல என்பது போல் பேசி வருவதாக கூறினார்

முன்னதாக ஜனசங் நிறுவனர் சியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாளான இன்று பாரதிய ஜனதா கட்சியின் நாடு தழுவிய உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை வாரணாசியில் திரு நரேந்திரமோடி தொடக்கி வைத்தார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்ய நாத் பிஜேபி செயல் தலைவர் திரு

பி நட்டா கட்சியின் மாநிலத் தலைவர் திரு மகேந்திர நாத் பாண்டே ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வாரணாசியில் மரம்நடு இயக்கம் ஒன்றையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடக்கி வைத்தார்

வாரணாசியின் பாபட்பூர் விமான நிலையத்தில் முன்னாள் பிரதமர் லால்பகதூர் சாஸ்திரியின் சிலையையும் பிரதமர் இன்று திறந்து வைத்தார்

நரேந்திரமோடி கட்டியமைத்த இந்தியாவின் வளர்ச்சி அத்தியாயத்திற்கு அடிப்படையாக அமைந்த செயல்திட்டத்தை நடப்பு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் மேலும் விரிவுபடுத்தி இருப்பதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு அருண்ஜெட்லி கூறியுள்ளார்

நிர்மலா சீத்தாராமனும் பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பு துறைகளுக்கே உயர்முன்னுரிமை அளித்திருப்பதாக பேஸ்புக் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் வளர்ச்சி ஆர்வழுள்ள இந்தியாவில் நலிவடைந்த பிரிவினருக்கு வாழ்க்கை வசதிகள் கிடைப்பதை உறுதிப்படுத்த நாடு எந்தப் பாதையில் செல்ல வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும் அரசியல் திசை காட்டியாக பட்ஜெட் அமைந்திருப்பதாகவும் உலகிலேயே மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கும் என்றும் திரு அருண்ஜெட்லி கூறியுள்ளார் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு பட்னா கூடுதல் தலைமை குற்றவியல் நடுவர் மன்றம் இன்று அவதூறு வழக்கு ஒன்றில் ஜாமீன் அனுமதி வழங்கியுள்ளது மோடி என்று துணைப் பெயர் குறித்து திரு ராகுல்காந்தி அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக பீஹார் துணை முதலமைச்சர் திரு சுசீல்குமார் மோடி தாக்கல் செய்துள்ள இந்த வழக்கில் திரு ராகுல்காந்தி நீதிமன்றத்தில் சரணடைந்து ஜாமீன் அனுமதி பெற்றார் நாட்டில் ஆளும் கட்சிக்கு எதிராக குரல் எழுப்புவோர் பழிவாங்கப்படுவதாக திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார்

இவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்திருப்பதை கர்நாடகா சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரமேஷ்குமார் உறுதிப்படுத்தியுள்ளார் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு

வில்சன் திரு

சண்முகம் மதிமுக பொதுச் செயலர் திரு வைகோ ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர்

முகமது ஜான் திரு

சந்திரசேகரன் ஆகியோர் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர் அஇஅதிமுக கூட்டணியில் ஒரு மாநிலங்களவை இடம் பாமக விற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது

சி சண்முகம் திமுக வேட்பாளராக திரு கதிர்ஆனந்த் ஆகியோர் மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளனர்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று ராஜ்நிவாஸ் குழுவினருடன் கனகன் ஏரியில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு பசுமைப் புதுச்சேரி திட்டத்தின் கீழ் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடன் இணைந்து ஏரிக்கரையில் மேலும் பல மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டார் இயற்கையான முறையில் ஏரி நீரை சுத்திகரிக்கும் பொருள் ஏரியில் கலக்கப்பட்டது கனகன் ஏரிக்கு அருகில் உள்ள நீர் சுத்திரிகரிப்பு ஆலை முழு அளவில் செயல்பட்டு வருவதால் ஏரி நீர் தற்போது சுத்தமாகவே இருப்பதாகவும் இதனால் ஏரியைச் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு மிகப் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் ராஜ்நிவாஸ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவையில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தலைமையில் இன்று நடைபெற்ற மாநில திட்டக்குழுவின் கூட்டம் அழைப்பாளர்களின் வெளிநடப்பால் பாதியிலேயே முடிவடைந்தது அஇஅதிமுக சட்டமன்றக் குழு உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு ஏன் அழைக்கப்படவில்லை என கேள்வி எழுப்பி அக்கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுல கிருஷ்ணன் கூட்டத்தை புறக்கணித்தார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் இதர கட்சிகளின் சட்டமன்றக் குழுத் தலைவர்களை அழைக்காமல் கூட்டம் நடத்துவது சரியல்ல என்றும் இதற்கு யார் பொறுப்பு என்பதை தாம் அறிய விரும்புவதாகவும் அமைச்சர் திரு கந்தசாமி கூறினார் முதலமைச்சர் திரு நாராயணசாமி குறுக்கிட்டு பேசுகையில் யாரையெல்லாம் வி கூட்டத்திற்கு அழைக்க வேண்டும் என்பது பற்றிய பட்டியலை தாம் ஏற்கனவே ராஜ்நிவாசிற்கு அனுப்பி இருந்த போதிலும் பதில் எதுவும் வரவில்லை என்றார் சட்டமன்றத்தில் இதுபற்றிய உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் தான் பதில் அளிக்க வேண்டி இருக்கும் என்பதால் தாமும் வெளிநடப்பு செய்வதாக அவர் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து மாநில அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் ஆகியோரும் கூட்டத்தில் இருந்து வெளியேறினர்

கிரண்பேடி செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் மாஹே தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்றத்தில் உறுப்பினர்களாக இல்லாத அரசியல் கட்சி தலைவர்களையும் திட்டக்குழு கூட்டத்திற்கு அழைக்க வேண்டும் என்றே துணைநிலை ஆளுநருக்கு கோப்புக்கள் அனுப்பப்பட்டதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்தார் முன்னாள் துணைப் பிரதமர் பாபு ஜகஜீவன் ராம் நினைவுநாளான இன்று புதுவையில் லாஸ்பேட்டையில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து அமைச்சர் திரு கந்தசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

இக்கட்சிகளுக்கு இடையே பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

முதலமைச்சர் திரு நாராயணசாமி இக்கூட்டத்தில் பேசுகையில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் புதுவையில் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் மத்திய பெட்ரோலிய துறை அமைச்சரை நேரில் சந்தித்து இதை வலியுறுத்த தாம் நேரம் கேட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார் புதுவையில் சென்டாக் மூலம் வெளியிடப்பட்டுள்ள பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலில் பல தவறுகள் இருப்பதால் இத்தவறுகளை திருத்தி புதுப் பட்டியல் வெளியிட வேண்டும் என மாநில மாணவர் பெற்றோர் நலச்சங்கத்தின் தலைவர் திரு

பாலா கோரியுள்ளார்

கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் போராட்டங்கள் தீவிரமாக்கப்படும் என்றும் இவர்கள் தெரிவித்தனர் விழுப்புரத்தில் காவல்துறையும் போக்குவரத்து துறையும் இணைந்து மலிவு விலை ஹெல்மெட் விற்பனை நிலையம் ஒன்றை தொடக்கி உள்ளனர் இன்று இதன் திறப்பு விழாவை ஒட்டி சாலையில் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு பரிசுகளும் ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களுக்கு விழிப்புணர்வு கையேடுகளும் வழங்கப்பட்டன மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயகுமார் இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்

நரேந்திரமோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக கூட்டணி வேட்பாளர்கள் மூவர் இன்று வேட்புமனுத் தாக்கல் செய்தனர் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று கனகன் ஏரிக்கு வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு ஏரிக்கரையில் மரம்நடு இயக்கம் நடத்தினார் புதுவையில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அனுமதிக்கப்பட மாட்டாது முதலமைச்சர் வி

தெரிவித்துள்ளார்